பானா்ஜி அவரது மனைவி திருமதி எஸ்தர் டுப்லோ உட்பட மூன்று பேருக்கு வழங்கப்படுகிறது சரக்கு மற்றும் சேவை வரி வரம்புக்குள் பெட்ரோலியப் பொருட்களை கொண்டுவர வேண்டுமென்று அத்துறைக்கான அமைச்சா திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார்

எஸ் அதிகாரிகளைக் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளா்

தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

கைப்பற்றியுள்ளது

அமெரிக்கவாழ் இந்தியாரான திரு அபிஜித் பாளார்ஜி அவருடைய மனைவி திருமதி எஸ்தர் டுப்வோ அமெரிக்காவின் திரு மைகேல் க்ரிமர் ஆகியோருக்கு நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அகுற்கான அமைப்பு தெரிவித்துள்ளது சர்வதேச அளவில் வறுமையை ஒழிப்பதற்கான ஆய்வு முயற்சிக்காக இந்த மூன்று பேருக்கும் விருது வழங்குவதாக நோபல் பரிசு குழு சுவீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் அறிவித்தது

நோபல் பரிசு பெற்றுள்ள திரு அபிஜித் பானா்ஜிக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தமிழக துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீாசெல்வம் ஆகியோா் வாழ்த்து தெரிவித்துள்ளனா சரக்கு மற்றும் சேவை வரி வரம்புக்குள் பெட்ரோலியப் பொருட்களை சேர்க்க வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் புத்தில்லியில் இன்று நடைபெற்ற மூன்றாவது இந்திய எரிசக்தி அமைப்பு கருத்தரங்கில் பேசிய அவர் இந்த கோரிக்கையை நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி குழுவில் விவாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் குறைந்தபட்சும் இயற்கை எரிவாயு மற்றும் விமான எரிபொருளை ஜிஎஸ்டி வரம்பிற்குள் முதலில் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக இந்த கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய திருமதி நிர்மலா கீதாராமன் இந்தியாவில் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு ளரிசக்தி ஒப்பந்தப்படியான அனைத்து உறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றார் புதபிக்கத்தக்க எரிசக்தி வளங்களை ஊக்குவிக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக திருமதி நிா்மவா சீதாராமன் தெரிவித்தார் பஞ்சாப் மகாராஷ்ரா கூட்டுறவு வங்கியின் வாடிக்கையாளர்கள் தாங்கள் முதலிடு செய்துள்ள பணத்தை திரும்பப்பெற அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக மத்திய நிதி அமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாடிக்கையாளர்கள் நலன் கருதி இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வுகாணப்படும் என்று கூறினார் இணைப்பு சுமூகமான முறையில் நடைபெற்று வருவதாக திருமதி நிா்மலா சீதாராமன் வங்கிகள் குறிப்பிட்டா் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் சி பி ஐ ஆல் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் நிதி அமைச்சர் திரு ப சிதம்பரத்தை இதேவழக்கில் பண பரிவர்த்தனை முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அவரை கைது செய்வது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பை தில்லி நீதிமன்றம் நாளை வழங்குவதாக அறிவித்துள்ளது இது தொடர்பான வழக்குநீதிபதி திரு அஜய்கும்ா குஹர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு வழக்கறிஞர் திரு துஷாா் மேத்தா திரு சிதம்பரத்தை கைது செய்து காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாகக் கூறினாா் இதனை எதிர்த்து வாதாடிய திரு சிதம்பரத்தின் வழக்கறிஞர் திரு கபில்சிபல் இந்த வழக்கில் ஏற்கனவே சிபிஐ கைது செய்து விசாரித்து வருவதால் இதே வழக்கில் மீண்டும் அவரை கைது செய்ய தேவை இல்லை என்று குறிப்பிட்டா் இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி வழக்கின் தீர்ப்பை நாளை வரை ஒத்திவைத்தார் அயோத்தி நில பிரச்சினை தொடர்பான வழக்கு விசாரணை ஒருவாரகால தசாரா விடுமுறைக்குப் பின் இன்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் தொடங்கியது தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசான அம்வு ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் இந்த வழக்கை விசாரித்து வருகிறது

மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் வெற்றிபெற்ற திமுக வேட்பாளர் திருமதி கனிமொழிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை வாபஸ்பெற அவரை எதிர்த்து பிஜேபி சார்பில் போட்டியிட்ட திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது இந்த மனுவை விளரித்த நீதிபதி திரு எஸ் எம் சுப்ரமணியம் வழக்கை வாபஸ் பெறுவது தொடர்பாக தலா ஒரு தமிழ் மற்றும் ஆங்கில பத்திரிகையில் விளம்பர செய்ய வேண்டுமென்று கூறினார்

தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நாங்குநேரி விக்ரவாண்டி தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒருவார காலமே எஞ்சியுள்ள நிலையில் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்து வருகிறது நாங்குநேரி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் மருத்துவத் துறையில் தமிழக அரசு சாதனைபடைத்து வருவதாகவும் தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தாா் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாக்காளர்களிடையே பொய்யான வாக்குறதிகளை அளிதது வாக்கு சேகரித்து வருவதாக முதலமைச்சர் குற்றம்சாட்டினார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சரிபாரக்கும் பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக ஐ ஏ எஎஸ் அதிகாரிகள் பத்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ தெரிவித்துள்ளார்

இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மூன்று ரயில் சேவைகள் நாளை முதல் இயக்கப்படுகின்றன சேலம் கரூர் பழனி கோயம்புத்தாா பொள்ளாச்சி கோயம்புத்தார் இடையே ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர வாரத்திற்கு ஆறு நாட்கள் இந்த சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மாநில அரசுடள் இணைந்து மத்திய அரசு அமைக்க உள்ள ஆறு மருத்துவ கல்லூரிகளுக்கான பணிகளை விரைவுப்படுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் குறைந்தபட்சம் ஒரு மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்ற களவை எட்டுவதற்கு உதவும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கையை வரவேற்பதாக கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் மாசு இல்லாத மாவட்டமாக மூன்று ஆண்டுகளில் மாற்றப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்ட புதிய ஆட்சியராக திரு டி ஜி வினய் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டாா் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது

திருவள்ளுர் சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடும் முகாம் இன்று தொடங்கப்பட்டது அரியலூர் மாவட்டத்தில் பொது மக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரை தினந்தோறும் பரிசோதனை செய்து சுத்தமாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பி சி சி ஐ யின் தலைவராக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவா் சவுரவ் கங்குலி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பெங்கால் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக தற்போது சவுரவ் கங்குலி இருந்து வருகிறார் தலைவர் பதவிக்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர் பிரிஜேஷ் பட்டேல் போட்டியிடுவதாக இருந்தது பின்னர் அவர் தனது முடிவை மாற்றிக்கொண்டார் இதனையடுத்து சவரவ் கங்குலி புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஐபிஎல் தலைவர் திரு ராஜுவ் சுக்லா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது